நரேந்திர மோடி நாளை காணொளி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

முழுவதும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது

இந்த மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் தற்சார்பு இந்தியாவுக்கான பங்களிப்பு என்பது இந்த ஆண்டு மாநாட்டின் மையப் பொருளாகும்

தடுப்பூசியை கையாளுதல் குறித்த நடைமுறையை எவ்வாறு பின்பற்றுவது என்பது இந்த ஒத்திகையின் நோக்கமாகும்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட தடுப்பூசி ஒத்திகையை அவர் இன்று நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்கட்டமாக மருத்துவ பணியாளர்களுக்கும் முன்களப் பணியாளர்களுக்கும் தடுப்பூசி போடப்படும் என்று தெரிவித்தார்

மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கை காரணமாக கோவிட் தொற்று கட்டுக்குள் உள்ளதாகவும் குணமடைந்தோா் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தடுப்பூசி தயாரிப்பிலும் இந்தியா சிறப்பாக பணியாற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார்

பின்னர் செங்கல்பட்டில் உள்ள இந்துஸ்தான் பயோ டெக் நிறுவனத்திலும் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆய்வு மேற்கொண்டார்

டாக்டர் ஹா்ஷ்வா்தன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நாட்டில் போலியோ நோய் ஒழிக்கப்பட்டதைபோல கோவிட் தொற்றும் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்டதாக கூறிய அவர் தமிழகத்திலும் கோவிட் தடுப்பு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

காசநோய் ஒழிப்பு நடவடிக்கையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக அவர் பாராட்டினார்

இந்த குழுக்கள் கேரளாவில் இருந்து கோழியினம் சார்ந்த பொருட்கள் ஏற்றிகொண்டு நுழையும் அனைத்து வாகனங்களும் தமிழக எல்லைக்குள் நுழையா வண்ணம் தடை செய்து திருப்பி அனுப்பப்படுகிறது என்று அரசின் செய்தி குறிப்பு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நுழையும் மற்ற அனைத்து வாகனங்களும் கிருமிநாசிணி கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்குள் பறவைக்காய்ச்சல் நோய் வராதவண்ணம் தடுப்பு நடவடிக்ககைள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நன்கு சமைத்த கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை உண்பதால் பறவை காய்ச்சல் நோய் மனிதர்களுக்கு பரவாது என்றும் எனவே இந்நோய் குறித்து பொதுமக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவைில்லை என்றும் அரசு தெரிவித்துள்ளது

இதுதொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எட்டாவது சுற்று பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததையடுத்து அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இன்றைய பேச்சுவார்த்தையில் மத்தியஅரசு சார்பில் வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் ஆகியோர் கலந்துகொண்டனர்

ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும்